அமித் ஷா கூறியிருக்கிறார்

சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

குடியுரிமை திருத்தச் சுட்டத்திற்கு ஆதரவாக நாடுதழுவிய பிரச்சாரத்தை நாளை பிஜேபி தொடங்குகிறது

தில்லியில் இந்த பிரச்சாரத்தை பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா தொடங்கி வைக்கவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் காஸியாபாதில் பிஜேபி செயல் தலைவர் திரு

நட்டாவும் லக்னோவில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங்கும் நாக்பூரில் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரியும் இந்த இயக்கத்தை தொடங்கி வைக்கவிருப்பதாகவும் அவர் கூறினார் இந்த இயக்கத்தின் போது மத்திய அமைச்சர்கள் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் மக்களை சந்தித்து குடியுரிமை திருத்த சட்டத்தின் நன்மைகள் குறித்து எடுத்துரைப்பார்கள் என்றும் அவர் மேலும் கூறினார் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெறும் பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியிருக்கிறார் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் நேற்று இச்சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு கூட்டத்தில் பேசிய அவர் எந்தவொரு நபரின் குடியுரிமையையும் பறிப்பதற்காக இச்சுட்டம் கொண்டு வரப்படவில்லை என்றும் மாறாக குடியுரிமை வழங்குவதற்காகவே கொண்டு வரப்பட்ட சட்டம் என்றும் கூறினார் எதிர்க்கட்சிகள் வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராகக் குரல் கொடுப்பவர்கள் தேசப்பிதா மகாத்மா காந்தி பண்டித ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆகியோரின் நிலைப்பாட்டுக்கு எதிராகவும் குரல் கொடுப்பதாகவே கருத முடியும் என்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு பெரும்பாலான இடங்களில் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதுவரை அறிவிக்கப்பட்ட முடிவுகளில் திமுக அதிக இடங்களில் வெற்றிபெற்றுள்ளது அதற்கு அடுத்த நிலையில் அஇஅதிமுக உள்ளது

திருவாரூர் மாவட்டத்தில் அனைத்து முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன

ஊராட்சி ஒன்றிய தேர்தலிலும் திமுக தலைமையிலான கூட்டணியே இம்மாவட்டத்தில் அதிக இடங்களை கைப்பற்றியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வாய்ஸ் பைட் திருவாரூர் மாவட்டத்தில் ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர்கள் வெற்றிபெற்ற விபரமும் அறிவிக்கப்பட்டுள்ளது

தருமபுரி மாவட்டத்தில் மாவட்ட ஊராட்சி மன்றத்தை அஇஅதிமுக தலைமையிலான அணி கைப்பற்றியுள்ளது ஒன்றிய வார்டுகளிலும் இக்கட்சி தலைமையிலான கூட்டணியே அதிக இடங்களை வென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

வைகோ கூறியிருக்கிறார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் ஆளும் கட்சியினரின் தலையீடு அரசு எந்திரத்தை தவறாக பயன்படுத்தியது உள்ளிட்ட பல்வேறு அத்துமீறல்களுக்கு அப்பாற்பட்டு இந்த வெற்றியை திமுக தலைமையிலான கூட்டணி ஈட்டியிருப்பதாக தெரிவித்துள்ளார் ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் வாக்கு எண்ணிக்கையின்போது எடுக்கப்பட்ட கேமரா பதிவுகளை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் என்று மாநில தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திமுக வேட்பாளர்களின் வெற்றியை அறிவிக்காமல் தேர்தல் அதிகாரிகள் காலதாமதம் செய்ததாக திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதி சுத்யநாராயணன் இவ்வாறு உத்தரவிட்டார் தேர்தல் முறைகேடு தொடர்பாக திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் மாநில தேர்தல் ஆணையரிடம் புகார் அளித்தும் அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் இதுகுறித்து நீதிமன்றம் உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்றும் திமுக சார்பில் நேற்று முன்தினம் அவசர மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது இதற்குப் பதிலளித்த தேர்தல் ஆணையம் வாக்கு எண்ணிக்கை விதிகளின்படி நடைபெற்றதாகவும் சிசிடிவி பதிவுகளை தற்போதைக்கு தாக்கல் செய்ய முடியாது என்றும் வாக்கு எண்ணிக்கை முடிந்தபிறகு மாவட்ட ஆட்சியரிடம் அவை ஒப்படைக்கப்படும் என்றும் கூறியது இதுகுறித்து பின்னர் விரிவாக பதில் மனு தாக்கல் செய்யப்படும் என்றும் அதனைப் பொறுத்து நீதிமன்றம் முடிவெடுக்கலாம் என்றும் ஆணையத்தின் சார்பில் வாதிடப்பட்டது

இயற்கை முறையில் சாகுபடி செய்வதில் விவசாயிகள் ஆர்வத்துடன் ஈடுபட வேண்டும் என்று மத்திய அரசின் சிறந்த விவசாயப் பெண்மணிக்கான விருதைப் பெற்ற நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த திருமதி

இயற்கை உரங்களைப் பயன்படுத்தி வேளாண்மையில் ஈடுபடும் விவசாயிகளை மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து ஊக்குவிக்க வேண்டும் என்று விவசாயி திரு சிவக்குமார் கூறினார்

ராதாமணி கூறினார்

ஈரான் புரட்சிப் படையின் தளபதி ஜென்ரல் காசிம் சுலைமான் அமெரிக்க விமானப்படை தாக்குதலில் கொல்லப்பட்டது தொடர்பாக அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது ஈராக்கில் உள்ள அமெரிக்கர்கள் அனைவரும் அந்த நாட்டைவிட்டு வெளியேறுமாறு பாக்தாதில் உள்ள அமெரிக்க தூதரகம் கேட்டுக் கொண்டுள்ளது இந்தியாவுக்குள் அகதிகளாக வந்துள்ள ரோஹிங்கியாக்களை அவர்களது சொந்த நாட்டுக்கு அனுப்ப மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியிருக்கிறார்

பாகிஸ்தானில் நன்கானா சாகிப் குருத்வாராவில் சிலர் வன்முறையில் ஈடுபட்டதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது மத்தியப் பிரதேச மாநிலம் சாகரில் பயிற்சி விமானம் விழுந்து நொருங்கியதில் பயிற்சி விமானிகள் இரண்டு பேர் உயிரிழந்தனர் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அன்னை தெரசா மகளிர் வளாகத்தில் பல்வேறு கலைநிகழ்ச்சிகள் நடைபெற்றது

சர்வதேச டேபிள் டென்னிஸ் சம்மேளனம்

தர வரிசையில் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார்